பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சிங்டா நகரில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார் பிரதம் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜீ ஜின்பிங்கும் சிங்டா நகரில் பேச்சு நடத்தியுள்ளனர் பிரம்மபுத்திரா நதி தகவல்களை பகிா்ந்து கொள்ளுதல் பாஸ்மதி அல்லாத அரிசி ஏற்றுமதி ஒப்பந்தங்களில் இந்தியாவும் சீனாவும் கையெழுத்திட்டுள்ளன அசாமில் இரு நபர்கள் அடித்துக்கொல்லப்பட்ட சும்பவம் தொடர்பாக உயர்நிலை விசாரணைக்கு அம்மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டள்ளார் ஆசியா கோப்பை மகளிர் டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது பிரெஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இன்று ரபேல் நடாலும் டொமினிக் தியமும் மோதுகின்றனர்

சிங்டா நகரில் நடைபெறும் இந்த மாநாட்டிற்காக பிரதமர் நேற்று சிங்டா நகர் சென்றடைந்தார் சீனாவும் ரஷ்யாவும் உறுப்பினர்களாக உள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பிள் முழு உறுப்பினர் என்ற முறையில் இந்தியா இந்த மாநாட்டில் பங்கேற்பது இதுவே முதல்முறையாகும் நேற்று இந்தியாவும் சீனாவும் இரண்டு இருதரப்பு ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளன பிரம்மபுத்திரா நதி தொடர்பான வெள்ளக்கால தகவல்களை பரிமாறிக் கொள்வது மற்றும் பாஸ்மதி அல்லாத அரிசியை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்துகொள்வது ஆகியவை குறித்து இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பிரதமர் திரு நரேந்திரமோடியும் சீன அதிபர் ஜீ ஜின் பிங்கும் சிங்டா நகரில் சந்தித்து பேசியபோது இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின உகானில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் இருதலைவர்களும் விவாதித்தனர்

பிரதம் திரு மோடி அடுத்தாண்டு இந்தியாவில் ஊகான் மாதிரியிலான முறைசாரா உச்சிமாநாட்டில் கலந்துகொள்ள வருமாறு விடுத்த அழைப்பை சீன அதிபர் ஏற்றுக்கொண்டார் என்றும் அவர் கூறினார் பிரதமா் உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் அதிபா்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் நாட்டிலிருந்து தொழுநோய் இந்தாண்டு அறவே அகற்றப்பட்டுவிடும் என்று மத்திய சுகாதாரம் மற்றம் குடும்பநலத்துறை அமைச்சள் திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார் உத்தரபிரதேசம் பாலியா என்ற இடத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காலா அஜார் எனப்படும் ஒட்டுண்ணி கறுப்பு நோய் அடுத்தாண்டு முற்றிலும் அகற்றப்பட்டுவிடும் என்றும் கூறினார் பேறுகால இறப்பு வீதம் இந்தியாவில் வெகுவாக குறைந்துவிட்டது என்று அவர் தெரிவித்தார் உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி டெடட்னஸ் மற்றும் இதர குழந்தைகள் தொடர்பான நோய்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் கிராம அஞ்சல் பணியாளர்களின் சேவைகளை பாதுகாப்பு அமைக்க் திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டியுள்ளார் ஐதராபாதில் நேற்று கிராம அஞ்சல் பணியாளர்களுடன் கலந்துரையாடிய அவர் கடும் வெயிலிலும் மழையிலும் தங்கள் பணிகளை அவர்கள் சிறப்பாக செய்து வருவதாக கூறினார் ஒய்வூதியம் போன்ற அவர்களது கோரிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு மனோஜ் சின்ஹாவிடம் எடுத்துரைக்கப்போவாதாவும் அவர் தெரிவித்தார்

கிராம அஞ்சல் பணியாளர்களுக்கு சமீபத்தில் மத்திய அரசு ஊதிய உயர்வும் இதர பல பயன்களையும் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது

தமிழகமும் இத்திட்டத்தில் விரைவில் இணைய உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இத்திட்டத்தின்கீழ் வறுமைக் கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்கள் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ சிகிச்சை பெறலாம் காப்பீட்டுத் திட்டத்தை இவ்வாண்டு சுதந்திர தினத்தன்று தொடங்குவதற்கான முயற்சிகளை ஆயுஷ் அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது நாடெங்கிலும் தெரிவு செய்யப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த மருத்துவ சேவையை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை ஆயுஷ் அமைச்சகம் செய்து வருகிறது

இதனிடையே தென்மேற்கு பருவமழை நாட்டின் மேலும் சில பகுதிகளில் முன்னேறியுள்ளது

இந்த பெண் துபாயிலிருந்து ஏர் இண்டியா விமானம் மூலம் சென்னை வந்தவர் சந்தேகத்தின்பேரில் இவரை வந்துசேருவோர் அரங்கில் விசாரணை நடத்தினர்

மேலும் விசாரணைக்கு என இந்த பயணி கைது செய்யப்பட்டுள்ளாா் ஜம்மு கஷ்மீரில் பந்திபோரா மாவட்டத்தில் தார்டுபோராவுக்கம் பானாருக்கும் இடைப்பட்ட வனப்பகுதியில் அடையாளம் தெரியாத பயங்க்ரவாதிகளுக்கும் ரானுவத்திற்கும் இடையே துப்பாக்கி சண்டை ஏற்பட்டது ரானுவ ரோந்து குழு ஒன்றின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து ரானுவத்தினர் அந்த பகுதியை கற்றி வளைத்து திருப்பி தாக்கினர் என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தன

இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக கார்பி ஆங்வாங் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்தார் இந்த வழக்கு தொடர்பாக உயர்நிலை விசாரணைக்கு முதலமைச்சர் திரு சள்பானந்த் சோனோவால் உத்தரவிட்டிருந்தார் அனைவரும் அமைதிக் காக்குமாறும் வதந்திகளை நம்பவேண்டாம் என்றும் அவர் மக்களை கேட்டுக்கொண்டாா் இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை அளிக்கப்படும் என்று திரு சோனோவால் உறுதியளித்தார் இம்மாநிலத்தின் டோக்மோக்கா காவல்நிலையத்திற்குட்பட்ட பாஞ்சூரி கச்சாரி கிராமத்தில் குழந்தை கடத்தபவர்கள் என்ற சந்தேகத்தின்பேரில் இரண்டு இளைஞர்களை கும்பல் ஒன்று அடித்துக்கொன்றவிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தாணே மாவட்டத்தில் பட்டான்பந்தா் பகுதியில் மின்னல் தாக்கியபோது ஒரு மீனவர் உயிரிழந்தார்

மற்றொரு சும்பவத்தில் பலத்த மழை காரணமாக சாலை விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார் தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிர மாநிலத்தின் மத்திய பகுதியையும் இதர மண்டலங்களையும் நோக்கி முன்னேறி வருகிறது மும்பையில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இன்று இம்மாநிலத்தில் இடியுடன்கூடிய மழையும் பலத்த காற்றும் இருக்கும் என்றும் பல இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு துறை தெரிவித்துள்ளது

கண்னுா் காச்கோட் மாவட்டங்களில் ஆற்றில் குளித்துக்கொண்டிருந்த இருவா் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் திருவனந்தபுரம்மாவட்டத்தில் மரம் முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார் இடுக்கி கோழிக்கோடு கண்னூர் மாவட்டங்களில் மழை காரணமாக பயிர்களும் சொத்துக்களும் பெரிதும் சேதமடைந்துள்ளன கோழிக்கோட்டில் கடலுண்டி என்ற கிராமத்தின் அருகே ரயில்பாதையில் மரம் முறிந்து விழுந்ததில் அந்த பகுதியில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன பூட்டான் நாட்டின் திம்பு நகரில் உள்ள புத்தமத புனித ஸ்தலமான குனேசல் போட்ராங் என்ற இடத்தில் நேற்று தனித்தன்மை வாய்ந்த சர்வசமய மந்திர ஒதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்தியா பூட்டான் இடையே முறையான தூதரக உறவுகள் ஏற்பட்டதன் ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது

இருநாடுகளையும் சேர்ந்த கலைஞர்கள் புத்த மந்திரம் வேதங்கள் குர்பாளி ஒதுதலில் ஈடுபட்டனர் மலேசியாவின் கோலாவம்பூரில் இன்று நடைபெறும் மகளிர் ஆசியா கோப்பை டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் இறுதிப்போட்டியில் இந்தியாவும் பங்களாதேசும் மோதுகின்றன

நேற்றிரவு நடைபெற்ற அரையிறுதியில் ரபேல் நடால் அர்ஜென்டனாவின் ஜூவன் மா்டின் டெல் பொட்ரோவை நேர் செட்களில் வென்றார்

இதனிடையே பிரெஞ்ச் ஒப்பன் மகளிட் டென்னிஸ் போட்டியில் மகளிட் ஒற்றையர் பட்டத்தை உலக முதலாம் நிலை வீராங்களை சிமோனா ஹாலப் வென்றுள்ளார்

கண்டங்களுக்கு இடையிலான கால்பந்து கோப்பை இறுதிப் போட்டியில் இன்று இந்தியா கென்யாவை எதிர்கொள்கிறது

நியுசிலாந்து அணி கோல் வித்தியாசம் அடிப்படையில் நீக்கப்பட்டு இதர இரண்டு அணிகள் இறுதிப்போட்டிக்கு தகுதிப்பெற்றன